நிலையில் மகாராஷ்டிராவில் ஆளும் பிஜேபி சிவசேனா கூட்டணி ஆட்சி அமைக்கிறது ஹரியானாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது

ஜம்மு காஷ்மீரில் வட்டார வளர்ச்சி கவுன்சில்களுக்கான தேர்தல் இன்று நடைபெற்றது

அரசின் நலத்திட்டங்கள் அனைத்து தரப்பினருக்கும் சென்று கேருவதை கட்சி தொண்டர்கள் உறுதி செய்யவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக்கொண்டுள்ளார்

இன்று கையெழுத்தானது

இதனையடுத்து ஹரியாளாவில் இழுபறி நிலை நீடிக்கிறது இருப்பினும் பிஜேபி தளிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதையடுத்து ஆட்சி அமைக்க உரிமை கோரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் விக்கிரவாண்டி மற்றும் நாங்குநேரி சுட்டமன்றத் தொகுதிகளில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் அஇஅதிமுக வெற்றிபெற்றுள்ளது

இதளையடுத்து அவரது வெற்றிய அஇஅதிமுக வினர் கொண்டாடி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்றதையடுத்து அக்கட்சியினர் சென்னை அஇஅதிமுக தலைமை அலுவலகத்திலும் மாவட்ட தலைநகரங்களிலும் இளிப்புகளை வழங்கி தங்களது மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர் பணியாற்றி வருவதாகவும் தொடர்ந்து மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தி உரிமைகளை நிலைநாட்டவும் அரசு பாடுபடும் என்று அக்கட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு கூறுகிறது தமிழகத்தில் இந்த இளடத் தேர்தலில் அஇஅதிமுக பெற்ற வெற்றி உண்மைக்கு கிடைத்துள்ள வெற்றி என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் வருகின்ற உள்ளாட்சித்தேர்தல் மற்றும் சட்டமன்றத் தேர்தலில் அஇஅதிமுக மாபெரும் வெற்றிபெறும் என்று துணை முதலமைச்சர் திரு ஒபன்வீர்செல்வம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இடைத்தேர்தலில் மக்கள் அளித்துள்ள தீர்ப்பை தலை வணங்கி ஏற்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் மகராஷ்ட்ரா மற்றும் ஹரியானா ஆகிய இரு மாநில தேர்தல்களை பொறுத்தவரை ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை காங்கிரஸ் கட்சி பெற முடியாவிட்டாலும் மரியாதைக்குரிய எண்ணிக்கையில் தொகுதிகளை கைப்பற்றியது பாரட்டக்கத்தக்கது என்று கூறினார் புதுச்சேரி யூனியன் பிரசேதகத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மக்களின் ஆதரவை பெற்று வெற்றி பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இடைத்தேர்தல் முடிவு நிரந்தரமானது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச்செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியுள்ளார் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து ஒட்டுமொத்த அமைச்சர்களும் அங்கு முகாமிட்டிருந்ததாகவும் அதிகார பவம் பணபலத்தின் மூவம் வெற்றியை பெற்றிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்

கட்சிவாரியாக நடைபெற்ற இந்த தேர்தலில் ரகசிய வாக்குச் சீட்டு முறை பின்பற்றப்பட்டது

அரசு நலத்திட்டங்களின் பயன்கள் நாட்டின் அனைத்து தரப்பினருக்கும் கிடைப்பதை உறுதி செய்யவேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார்

இந்த காணொலி காடசி வாயிலாக நாட்டு மக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதை அடுத்து கர்தார்பூர் நெடும்பாதையை செயல்பாட்டுக்கு கொண்டுவருவதற்கான முறைப்படியான நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன

சூரிய உதயத்தில் இருந்து சூரியன் மறையும் வரை பகல் பொழுதில் இந்த நெடும்பாதையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பிரசார் பாரதி செய்திப்பிரிவை அதன் தலைவர் திரு சூரிய பிரகாஷ் இன்று புதுதில்லியில் தொடங்கிவைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் செய்தி ஒலிபரப்பை மேம்படுத்துவதற்கு முக்கிய நடவடிக்கை இது என்று குறிப்பிட்டார் அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தர்ஷன் செய்தி பிரிவுக்கு ஒரே நேரத்தில் செய்திகளை தொகுத்து அளிக்கும் அமைப்பாக பிரசார் பாரதி செய்திப்பிரிவு செயவ்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இன்று இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை எஃப்ளம் கோல்டு மற்றும் கூடுதல் அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியில் மும்பை புனே நாக்பூர் சண்டிகர் வானொலி நிலையங்களில் இருந்து ஊடகவியலாளர்கள் தங்களது கருத்துக்களை ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் பகிர்ந்துகொள்கிறார்கள்

பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தது மட்டுமின்றி உள்நாட்டு உற்பத்தி நிறுவனங்களுக்கு இடையே போட்டியை ஏற்படுத்தி இருப்பதாகவும் உலக வங்கியின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட சில நாடுகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் பாதுகாப்பு தளவாட தொழில்நட்பத்தை பகிர்ந்து கொள்வதற்கான ஏற்றுமதி அனுமதிக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் ஏட்புதல் அளித்துள்ளார் இந்த முடிவு பாதுகாப்பு ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளிக்கும் என்று கூறப்படுகிறது பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பொருட்கள் கட்டுப்பாட்டு கருவிகள் குறிப்பிட்ட வெடிபொருட்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான இதர கட்டுப்பாட்டு கருவிகள் ஆகியவை தொடர்பாள தொழில்நுட்ப ஏற்றுமதி இத்திட்டத்தின்கீழ் அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர் தில்லியில் உள்ள எயிம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக்கொள்ளவாம் என்று தில்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு அஜய்குமார் குஹார் கூறியுள்ளார்